தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தீவிரவாதத்தை ஜம்மு காஷ்மீரின் குறிப்பிட்ட பகுதிக்குள் கட்டுப்படுத்தி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் காலை முதலே வாக்காளர்கள் நீண்ட வரிசைகளில் காத்துக் கொண்டு வாக்களித்தனர்

இறுதி வாக்குப்பதிவு சதவிகிதம் பற்றிய விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன

ஏற்கப்படும் மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாக இருக்கும்

நரேந்திர மோடி கூறியுள்ளார்

சர்தார் படேல் போன்ற தலைவர்களை காங்கிரஸ் தொடர்ச்சியான முறையில் புறக்கணித்து வந்திருப்பதாக திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கர்நாடகம் மற்றும் கேரளத்திலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று குஜராத் மற்றும் உத்தரபிரதேசத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் அண்மையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்ற பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஹெலிகாப்டரை சோதனையிட்டதாக கூறப்படும் உயர்நிலை அதிகாரி ஒருவரை தேர்தல் ஆணையம் இடைநீக்கம் செய்தது குறித்து காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது பிரதமரின் வாகனத்தை சோதனையிட தேர்தல் ஆணைய விதிமுறைகளில் விதிவிலக்கு எதுவும் இல்லை என்றும் டுவிட்டரில் காங்கிரஸ் கூறியுள்ளது

திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் மத்திய சென்னை மக்களவைத் தொகுதிக்கான திமுக வேட்பாளர் திரு தயாநிதிமாறன் ஆகியோர் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறி இருப்பதாக அஇஅதிமுக தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அனுப்பியுள்ளது

ஸ்டாலின் இன்று வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக மக்களின் மனப்போக்கை மாற்றும் வித்தில் பேசியதும் திரு தயாநிதிமாறன் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தம்மை போலவே அனைத்து மக்களும் ஆட்சி மாற்றத்திற்கு வாக்களிக்க வேண்டும் எனப் பேசியதும் தேர்தல் விதிழுறை மீறல்கள் என்று அஇஅதிமுக செய்தி தொடர்பாளர் திரு பாபு முருகவேல் அந்த புகார்களில் கூறியுள்ளார் முன்னதாக திமுக சட்டத்துறைச் செயலர் திரு

தமிழகத்தில் இன்று வாக்குப்பதிவின் போது ஆம்பூரில் அமமுக வினருக்கும் அஇஅதிமுக வினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர்

தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தீவிரவாதத்தை ஜம்மு காஷ்மீரின் குறிப்பிட்ட பகுதிக்குள் கட்டுப்படுத்தி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்